சாத்விக் சாய்ராஜ் ரங்கி ரெட்டி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது

நேற்று ஒரே நாளில் ஆறு லட்சத்து ஒன்பதாயிரம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது

ஆரோக்கிய சேது செயலி வழியாகவும் தடுப்பூசிக்கு முன்பதிவு செய்து கொள்ளவாம் என்று அவர்கள் கூறினர்

பொம்மை வர்த்தக துறையை நீண்டகால வளர்ச்சிக்கான முக்கியத்துறையாக அரசு கண்டறிந்துள்ளது என்று தொழில் மற்றும் வாத்தகத்துறை அமைச்சா் திரு பியூஸ் கோயல் தெரிவித்துள்ளாா் இணையதளம் வாயிலாக நடைபெற்ற பொம்மை கண்காட்சியின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் நேற்று மாலை பங்கேற்று பேசிய அவர் இந்திய பொம்மைகள் உலக அளவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் எடுத்துரைக்கும் இந்திய பொம்மைகள் குழந்தைகளின் திறன்களை வளர்க்கவும் உதவுவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த பொம்மை கண்காட்சி கைவினை கலைஞர்கள் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஸ்டாட் அப் நிறுவனங்கள் உள்ளிட்ட பலருக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் போது பேசிய ஜவுளித்துறை செயலாளர் திரு யு பி சின்ஹா இணையதளம் வாயிலான பொம்ஸம கண்காட்சி நேற்றுடன் நிறைவடைவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று நாளை வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

இக்கூட்டத்தில் பேசிய இந்திய பிரதிநதி திரு பவன்குமார் பாதே பயங்கரவாதிகளாக அறிவிக்கப்பட்வா்களுக்கு பாகிஸ்தான் அரசு நிதியுதவி வழங்கி வருவதாக குற்றம் சாட்டினாா் ஐ நா வால் பயங்கரவாதிகள் என்று பிரகடணம் செய்யப்பட்டவர்களுக்கு பாகிஸ்தான் அரசு ஆதரவளிப்பதுடன் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார்

இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் சவுதி அரேபியா உள்ளிட்ட சில நாடுகள் இந்தியர்கள் பயணம் மேற்கொள்ள கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக கூறியுள்ளார் எனினும் அந்த நாடுகளில் இருந்து இந்தியா்கள் தாயகம் திரும்ப வந்தே பாரத் இயக்கத்தின் மூலம் தொடர்ந்து விமானங்கள் இயக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற செய்திகளை வழங்கும் லோக்சபா தொலைக்காட்சி மற்றும் ராஜ்யசபா தொலைக்காட்சி ஆகியவற்றை ஒருங்கிணைத்து புதிதாக ஒரு தொலைக்காட்சியை உருவாக்கும் பணிகள் தொடங்கியுள்ளதாக மக்களவை செயலகம் கூறியுள்ளது ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த தொலைக்காட்சி சன்சத் தொலைக்காட்சி என்று பெயரில் இயங்கும் எனவும் இதன் தலைமை செயல் அலுவலராக ஒய்வு பெற்ற அதிகாரி திரு ரவி கபூர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு துணைத்தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு வெங்கய்யா நாயுடுவும் மக்களவை தலைவர் திரு ஒம் பிர்வாவும் அமைத்த குழுவினர் வழங்கிப அறிக்கையின் அடிப்படையில் புதிய தொலைக்காட்சி உருவாக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது மக்களவை மற்றும் மாநில்ங்களவை நிகழ்வுகள் நடைபெறும் போது புதிய தொலைக்காட்சியில் தனித்தனி அலைவரிசைகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என்றும் மற்ற நேரங்களில் இரு தொலைக்காட்சிகளிலும் ஒரே நிகழ்ச்சிகள் இடம்பெறும் எனவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்பு மலு தாக்கல் அடுத்த வாரம் தொடங்க உள்ள நிலையில் கூட்டணியில் தொகுதிப் பங்கீட்டை இறுதிப்படுத்தும் முயற்சியில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதிப் பங்கீடு தொடர்பாக அக்கட்சி பிஜேபி தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சு நடத்தி வருகிறது திமுக தலைமையிலான கூட்டணியில் அக்கட்சி காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சு நடத்தி வருகிறது திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதிப் பங்கீடு பேச்சுவார்த்தை ஒரிரு நாளில் முடிவடையும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இரண்டு நாட்களில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் கூறினார்

இது தொடர்பாக உணவு மற்றும் நுக்வோர் விவகாரங்கள் துறை செயலாளர் திரு கதான்ஷு பாண்டே தலைமையில் ஆய்வுக்கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது

ஒடிசா மாநிலம் சிம்லிபால் புலிகள் காப்பக வளப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத் தீயை அணைக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவடேகர் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் திரு பிரகாஷ் ஜவடேன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் மியான்மரில் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலில் வெற்றிபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு குழுவினர் பொறுப்பு அமைச்சர்கள் என்ற பெயரில் புதிய அமைச்சர்கள் பட்டியலில் வெளியிட்டுள்ளன் ராணுவ ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றும் திருமதி ஆங் சாங் சூகி கைது செய்யப்பட்டிருப்பது சுட்ட விரோதமானது என்றும் அந்தக் குழுவினர் கூறியுள்ளனர் இதனிடையே நாடாளுமன்ற உறுப்பினா்கள் குழுவின் இந்த தன்னிச்சையாள நடவடிக்கைக்கு ராணுவ அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது அந்த குழுவினரின் செயல்கள் சட்ட விரோதமானது என்றும் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ராணுவ அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் ரானுவ ஆட்சிக்கு எதிராக மியான்மில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன

அதேநேரத்தில் பிரணவ் சிக்கி ரெட்டி இணை தோற்றுப் போனது ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்திய வீரர் கிடாம்பி புரீகாந்த் மற்றொரு இந்திய வீரர் சமீர் வர்மாவை எதிர் கொள்கிறார்